தாய்லாந்து ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர்கள் இன்று பங்கேற்கின்றனர்

ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் குறித்து அவர் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தீவிரவாதத்திற்கு எதிராக ஐநா பாதுகாப்பு கவுள்சில் இரட்டை நிலையை கடைபிடிக்கக் கூடாது என்று தெரிவித்தார் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ள எட்டு அம்ச திட்டத்தையும் அவர் பரிந்துரைத்தார் தீவிரவாத செயல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தவறவோர் அதில் ஈடுபடுவோருக்கு சமமானவர்கள் என்று அவர் கூறினார் தீவிரவாதத்திற்கு எதிராக அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இளைஞர்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவதற்கு சமுக வலைதளங்கள் பயன்படுத்தப்படுவதாக அவர் கூறினார் சில நாடுகள் தீவிரவாத செயல்களுக்கு நிதியுதவி அளிப்பதுடன் புகலிடமும் அளிப்பதாக கூறிய அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இத்தகைய செயல்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் தேசிய இளைஞர் நாடாளுமன்ற விழாவின் இறுதி போட்டியில் வெற்றி பெற்ற மூன்று பேர் நிறைவு நிகழ்ச்சியில் ஆற்றிய உரையை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் அத்துடன் இறுதி போட்டியில் பங்கேற்றவர்களின் உரையையும் பிரதமர் பதிவிட்டுள்ளார் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் இப்போட்டியில் முதல் பரிசு வென்ற உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதிதா மிஷ்ரா நம் நாடு தற்போது எழுச்சிப்பெற்று வருவதை சிறந்த முறையில் எடுத்துரைத்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் புதிய வெளிநாட்டு வர்த்தக கொள்கை தொடர்பாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் நாடாளுமன்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இணையமைச்சர் திரு ஹர்தீப்சிங் புரி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உயர் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதிய வெளிநாட்டுக் கொள்கை குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுவதாக இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது இவை புதிய வெளிநாட்டுக் கொள்கை தயாரிக்கும்போது பரிசீலிக்கப்படும் என்று அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார் புதிய வர்த்தக் கொள்கை நடப்பாண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கி ஐந்தாண்டுகளுக்கு அமலில் இருக்கும் என்று இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது சர்வதேச வர்த்தகத்தில் இந்தியா முன்னணி நாடாக திகழ இக்கொள்கை வழிவகுக்கும் என்று கூறப்பட்டுள்ளது அத்துடன் ஏற்றுமதி வளர்ச்சியடைந்து வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஏற்றுமதி மையங்கள் புதிய வெளிநாட்டுக் கொள்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது

மேலும் முப்படைகள் மற்றும் காவல் துறையினரின் சார்பில் நாடு முழுவதும் இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளது

வரி ஏய்ப்பு மற்றும் கணக்கில் காட்டப்படாத சொத்துக்கள் தொடர்பான புகார்களை பதிவு செய்ய வலைதளம் ஒன்றை மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிமுகப்படுத்தியுள்ளது பினாமி சொத்துக்கள் குறித்த புகார்களையும் இந்த வலைதளத்தில் மின்னனு முறையில் அளிக்கலாம் இந்த வலைதளம் வாயிலாக பொது மக்கள் வரி ஏய்ப்பு தொடர்பான புகார் மனுக்களை பதிவு செய்யலாம் என்று நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது பான் மற்றும் ஆதார் அட்டைகள் வைத்திருப்பவர்கள் மற்றும் இல்லாதவர்களும் இந்த வலைளத்தில் புகார் அளிக்க வசதிகள் செய்யப்பட்டுள்ளது புகார் செய்ய விண்ணப்பிக்கும்போது அவர்கள்து தொலைபேசிக்கு ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய கடவுச் சொல் அனுப்பப்படும் அது உறுதிபடுத்தப்பட்ட பின்னர் விண்ணப்பத்தினை பதிவு செய்யலாம் புகார்கள் பதிவு செய்யப்பட்ட பிறகு புகார் அளித்தவருக்கு தனியே எண் ஒன்று அனுப்பிவைக்கப்படும் அதன் மூலம் புகார் குறித்த தற்போதைய நிலையினை இணையதளம் வாயிலாக அறிந்துகொள்ளலாம் தை மாதம் நாளை பிறக்க இருப்பதை முன்னிட்டு மார்கழி மாதத்தின் கடைசி நாளான இன்று போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது பழையென கழிதலும் புதியென புகுதலும் என்பதற்கு ஏற்ப பழைய பொருட்களை இந்நாட்களில் ளித்து பொதுமக்கள் போகி பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள் அதேநேரத்தில் கற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் டயர் உள்ளிட்ட ரப்பர் பொருட்களை எரிக்க வேண்டாம் என்று தமிழ்நாடு மாக கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்படுத்திய தொடர் விழிப்புணர்வு பிரசாரத்தால் இந்த ஆண்டும் இப்பொருட்களை ளிப்பது பெருமளவு குறைந்துள்ளது இதற்கிடையே நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாடவிருப்பதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சந்தைகளுக்கு கரும்பு மஞ்சள் கொத்து காய்கறிகளின் வரத்து அதிகரித்துள்ளது வியாபாரிகளும் பொதுமக்களும் இப்பொருட்களை அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர்

புதுக்கோட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை அவர் தெரிவித்தார்

அத்துடன் மத்தியபிரதேச மாநிலம் ஜபுவா மாவட்டத்தில் உள்ள கோழிப்பண்ணையில் பறவைக் காய்ச்சல் பரவியுள்ளது ஆய்வக முடிவில் தெரியவந்துள்ளதாகவும் கூறியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பறவைகளுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மத்தியக்குழு அங்கு அனுப்பப்பட்டுள்ளது இக்குழு குஜாத் மாநிலத்திற்கும் சென்று நோய் தடுப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பறவைக் காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது தளிநபர் பாதுகாப்பு உபகரணங்களை போதிய அளவு இருப்பு வைத்திருக்குமாறு மாநிலங்களுக்கு மத்திய கால்நடை பராமரிப்பு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது அமெரிக்க அதிபர் திரு டொனாவ்டு டிரம்பை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்தை துணை அதிபர் திரு மைக் பென்ஸ் நிராகரித்துள்ளார்

இதற்கான தமது முடிவை நாடாளுமன்ற தலைவர் திருமதி நான்சி பெலோசிக்கு கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளான இந்தோனேஷிய விமானத்தின் இரண்டு கருப்பு பெட்டிகளில் ஒரு கருப்பு பெட்டியை அந்நாட்டு தேடுதல் குழுவினர் கண்டறிந்துள்ளனர் மேலும் குரல் பதிவு அடங்கிய மற்றொரு கருப்பு பெட்டியை தேடும் பணியில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் மூலம் விபத்துக்கான காரணம் தெரியவரும் என்று அந்நாட்டு அதிகாரிகள் கூறியுள்ளனர்

இதனை அந்நாட்டு மன்னர் அல்சுல்தான் அப்துல்லா அறிவித்துள்ளார் இதுகுறித்து தொலைக்காட்சியில் உரையாற்றிய மலேசிய பிரதமர் திரு மொகைதீள் யாசின் நாடாளுமன்றம் முடக்கப்படுவதுடன் தேர்தல் நடைபெறாது என்றும் தெரிவித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள எதிர்க்கட்சிகள் தேர்தலை தவிர்க்கவே ஆளுங்கட்சி அவசர நிலையை பிறப்பித்துள்ளதாக குற்றம்சாட்டியுள்ளது தாய்லாந்து ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்களை சாய்னா நேவால் மலேசியாவின் கிஸோனா செல்வதுரையை எதிர்கொள்கிறார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் ஸ்ரீகாந்த் கக வீரர் சவுரவ் வர்மாவை எதிர்கொள்கிறார் பாருபள்ளி காஷியப் ஷமீர் வர்மா ஆகியோரும் ஒற்றையர் பிரிவில் பங்கேற்கின்றனர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் மனு அட்ரி ஸ்மித் ரெட்டி இணையும் சாத்விக் சாய்ராஜ் ஷிராக் ஷெட்டி இணையும் பங்கேற்கின்றன ஐஎஸ்எல் காவ்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஒடிஷா அணியை எதிர்கொள்கிறது